புலம்பெயர் தொழிலாளர்களை அந்தந்த மாநிலத்திற்கு உள்ளாகவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் இன்று கொரோனா நோயில் இருந்து மேலும் ஒருவர் குணமடைந்துள்ளார் கொரோனா தடுப்பு பணிகளுக்கான ஆரோக்ய சேது மொபைல் செயலியை அனைவரும் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் திரு

கொரோனா தொற்று அதிகமுள்ள பகுதிகள் அல்லாது நாட்டின் இதர பகுதிகளில் மத்திய அரசு நாளை முதல் குறிப்பிட்ட சேவைகளுக்கு பொது முடக்க விதிகளில் இருந்து குறிப்பிட்ட தளர்வுகளை அனுமதிக்க உள்ளது

வரையறைக்கு உட்பட்ட இந்த விதிவிலக்குகளை மாநில அரசுகள் யூனியன் பிரதேச அரசுகள் மற்றும் உள்ளுர் நிர்வாகங்கள் அமல்படுத்தும் என்றும் குறிப்பிட்ட செயல்பாடுகளை அனுமதிக்கும் முன்பாக சமூக இடைவெளியின் பராமரிப்பு உட்பட எல்லா முன்னேற்பாடுகளும் முறையாக மேற்கொள்ளப் படும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது தளர்த்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் விவசாயிகள் புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் செயல்பட வேண்டிய விதம் குறித்தும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நிலையான செயல்பாட்டு விதிமுறைகளையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா பொது முடக்கம் காரணமாக நிவாரண முகாம்கள் மற்றும் தங்கும் இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை நாளை முதல் அனுமதிக்கப்பட்ட தொழில் உற்பத்தி கட்டுமானம் வேளாண்மை மற்றும் ஊரக வேலை உறுதியளிப்புத் திட்ட பணிகளுக்கு உரிய விதிமுறைகளின் அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள நிலையான செயல்பாட்டு அமைச்சகம் விதிமுறைகளின்படி புலம்பெயர் தொழிலாளர்களை அவர்களின் திறன்கள் பற்றிய விவரங்களுடன் முதலில் பதிவு செய்து அதே மாநிலத்திற்குள் அவர்கள் ஏற்கனவே வேலை செய்த இடங்கள் அல்லது தேவை உள்ள இடங்களுக்கு அனுப்பலாம் என்றும் வெளி மாநிலங்களுக்கு தொழிலாளர்களை அனுப்ப அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது வேலை இடங்களுக்கு தொழிலாளர்களை பேருந்தில் அனுப்பி வைக்கும் போது சமூக இடைவெளி மற்றும் சுத்தம் பற்றிய விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் பயணக் காலத்தில் தொழிலாளர்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் வசதிகளை உள்ளுர் நிர்வாகத்தினர் வழங்க வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளது

அத்தியாவசியப் பொருட்களை விநியோகம் செய்வதற்காக இ வர்த்தக நிறுவனங்கள் பயன்படுத்தும் வாகனங்கள் மட்டுமே அவசியமான அனுமதிகளோடு இயங்கலாம் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

பென்சன் வழங்குவதில் வெட்டு எதுவும் இராது என்றும் மத்திய அரசின் ரொக்க நிர்வாக அறிவுறுத்தல்களால் சம்பளம் அல்லது ஒய்வூதியம் பாதிக்கப்பட மாட்டாது என்றும் மத்திய நிதி அமைச்சகம் ட்விட்டரில் கூறியுள்ளது

எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கும் வரை பொது முடக்க கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் சென்னையில் இன்று வெளியான அரசு செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப் பட்டுள்ளது

குறிப்பிட்ட அந்த நபருக்கு மீண்டும் கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ள பட்டதில் தற்போது தொற்று இல்லை என தெரிய வந்திருப்பதால் அவர் இன்று மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டு வீட்டிலேயே தனிமையில் இருக்க அறிவுறுத்தப் படுவார் என்று வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் திரு மோகன்குமார் தெரிவித்துள்ளார்

க ஸ்டாலின் எதிர்த்ததை தொடர்ந்தே புதுச்சேரி முதலமைச்சர் முடிவை மாற்றிக் கொண்டதாக அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள கோரிக்கையின்படி புதுச்சேரியில் வீட்டிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு

புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் வைத்து மதுபானம் கடத்திய இளைஞர் ஒருவரை இன்று போலீசார் கைது செய்தனர்